கவனமாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார்

நிதின்கட்கரி கூறியிருக்கிறார்

பலத்த மழை பெய்து வருகிறது

இனி விரிவான செய்திகள் தேர்தல்களில் வாக்குகளை பெறுவதற்காக கவர்ச்சித் திட்டங்களை அறிவிப்பதில் அரசியல் கட்சிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார் பெங்களுருவில் இருந்து வந்திருந்த சுட்டக்கல்லூரி மாணவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடிய அவர் கவர்ச்சித் திட்டங்களால் நாட்டின் வளர்ச்சிக்காக செலவிடும் நிதியில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று கூறினார் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது மக்களின் கையில் உள்ளதாக கூறிய அவர் வாக்களிப்பது உரிமை மட்டுமல்ல அது கடமையும் கூட என்றும் தெரிவித்தார் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் பண்பு நடத்தை ஆளுமை திறமை ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டுமென்று திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் ஐந்து லட்சும் கோடி பொருளாதார இலக்கை இந்தியா எட்டுவதற்கு மகாராஷ்ட்டிரா முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோதி கூறியிருக்கிறார் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ள மகாராஷ்ட்டிரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நேற்று நவி மும்பையில் நடைபெற்ற பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார் புதிய இந்தியாவை உருவாக்கும் நடைமுறையை மகாராஷ்ட்டிரா புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஐந்து ஆண்டுகளில் அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதிலும் இந்தியாவில் தொடங்கு திட்டக்தை கடந்த செயல்படுத்தவதிலும் மகாராஷ்ட்டிரா முன்னணி மாநிலமாக உள்ளதால் மிக அதிக அளவில் பயன் அடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார் மும்பையில் பல்வேறு இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்றுப் பேசினார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார் மகாராஷ்ட்டிரமாநில விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலை கிடைக்காமல் திண்டாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மராத்வாடா பிராந்தியத்தில் அவர் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் ஹரியானாவில் பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா பரிதாபாத் அருகே பொதுக்கூட்டத்தில் பேசினார் வாக்குவங்கி அரசியலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சி தேச நலனை கைவிட்டுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் விக்கிரவாண்டி நாங்குநேரி சட்டப்பேரவைத் தொகுதிகளில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இரண்டு நாட்களே உள்ள நிலையில் அங்கு வாக்கு சேகரிப்பு உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அஇஅதிமுக நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துரைத்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் விவசாயிகளின் நலனுக்காக குடிமராமத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஒ பன்னீர்செல்வம் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார் பெண்களுக்கு சம உரிமை என்ற பெரியார் கண்ட கனவை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நாங்குநேரி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகான அஇஅதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டனார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தாததால் மக்கள் அடிப்படை வசதியின்றி சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு ஸ்டாலின் பட்டியலிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்போதும் விவசாயிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் ஊரகப் பகுதிகள் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சாலைப்போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் திறன் மேம்பாட்டு இருவார பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் தொழில் திறன்மிக்கவர்களை உருவாக்குவது மிகவும் அவசியம் என்று கூறினார்

சிறு மற்றம் நடுத்தர தொழில்துறைக்கும் பொறுப்பு வகிக்கும் திரு கட்கரி இந்தத் துறையில் அபரிமித வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தோட்டக்கலைத்துறை பழங்குடியினர் கலைகள் ஓவியம் வரைதல் தேனீ வளர்த்தல் மூங்கில் வளர்த்தல் போன்ற தொழில்களை மேற்கொள்ள திறன் வாய்ந்த மனிதசக்தி அதிகம் தேவைப்படுவதாக அமைச்சர் கூறினார் அயோத்தியா வழக்கின் தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது

மேட்டுர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி சாம்பலை அப்புறப்படுத்துவதற்கான ஒப்பந்தப்புள்ளியை ரத்து செய்யக்கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அனுபவம் இல்லாதவர்களுக்கு ஒப்பந்தப்பள்ளி வழங்குவதற்காக புதிய விதிகளை கொண்டுவந்துள்ளதாகக் கூறி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு சத்தியநாராயணன் திரு சேஷசாயி ஆகியோர் அடங்கிய அமர்வு இதில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது கோவை பாரதியார் பல்கலைக் கழகத்தின் துணை வேந்தராக பேராசிரியர் திரு காளிராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு பன்வாரிவால் புரோஹித் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார்

காளிராஜ் பதவியேற்கும் நாளில் இருந்து மூன்று ஆண்டுகளுக்கு துணை வேந்தராக பொறுப்பு வகிப்பார் என்று ஆளுநர் மாளிகை செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சென்னையிலும் அதன் சுற்றுப்புறப்பகுதிகளிலும் நேற்றிரவு முதல் பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழக கடற்கரையை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு கழற்சி நிலவுவதால் அடுக்க இரு தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாவான இடங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரிச்செய்திகள் சிரியாவிலிருந்து அமெரிக்கப் படைகளை விலக்கிக் கொண்ட நடவடிக்கை சரியானதே என்று அமெரிக்க அதிபர் டோனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் சிரியாவில் போராடி வரும் குர்து இனத்தவர்களுடன் எந்தவித சுமரசத்திற்கும் இடமில்லை என்று துருக்கி அதிபர் திரு தையீப் என்டோகன் திட்டவட்டமாகத் தெரிவித்துள்ளார் சிரியாவில் போர் நிறுத்ததை கொண்டுவர மத்தியஸ்தம் செய்ய ரஷ்பா தயாராக உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு

குடியரசுத் தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் அரசுமுறைப் பயணமாக பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார்

குமரகுருபரன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் டெங்கு தடுப்பு முள்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம்களை உணவுத்துறை முதன்மைச் செயலர் திரு தயானந்த் கட்டாரியா மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கரூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு அன்பழகன் கூறியிருக்கிறார்

டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வி அடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார்

கலப்பு இரட்டையர் பிரிவில் சிக்கிரெட்டி பிரணாவ் சோப்ரா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ப்ரோ கபடி லீக் போட்டியின் இறுதிச்சுற்றுக்கு தில்லி அணி தகுதி பெற்றுள்ளது அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த அணி நடப்பு சும்பியன் பெங்களுரு அணியை வீழ்த்தியது

மலேசியாவில் நாளை நடைபெறவுள்ள கடைசி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது